நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

ஷண்முகம் டிஜிபி யாக திரு ஜே கே திரிபாதி ஆகியோர் நியமிக்கப் பட்டுள்ளனர்

நாடுகளுக்கு இடையிலான லஞ்ச ஊழலை தடுக்க வேண்டியதன் அவசியம் உட்பட பல்வேறு பிரச்சனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா இம்மாநாட்டில் முக்கியமாக வலியுறுத்தியதாக மாநாட்டிற்கான பிரதமரின் தனித் தூதர் திரு சுரேஷ் பிரபு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் பணிகளில் முதலீடுகள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது பற்றிய அமர்வில் பிரதமர் திரு

யோகா மற்றும் இந்தியப் பாரம்பரிய மருத்துவ முறைகளின் முக்கியத்துவத்தை மற்றொரு அமர்வில் வலியுறுத்தி அவர் மகளிர் அதிகார பங்கேற்பு பற்றிய சிறப்பு அமர்விலும் கலந்து கொண்டார்

நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் திரு

இந்நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் தமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் பகிர்ந்துகொள்ள இருக்கிறார் இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கத்தை உடனடியாக புதுச்சேரி மற்றும் தமிழக வானொலி நிலையங்கள் உடனடியாக ஒலிபரப்பும் இந்நிகழ்ச்சியை பொதுமக்கள் தவறாது கேட்பதுடன் மற்றவர்களையும் அவ்வாறே ஊக்குவிக்க வேண்டுமென மத்திய செய்தி மற்று ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய மாநில பேரிடர் நிர்வாகப் படைகளை நவீனமாக்கி வலுப்படுத்தத் தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மாநில பேரிடர் நிர்வாகப் படையினரின் செயல்பாட்டுத் திறன்களை ஊர் காவல் படை மற்றும் தீ அணைப்புத் துறையின் ஒருங்கிணைப்புடன் மேம்படுத்துவது குறித்து புதுடில்லி யில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு உறுதியளித்தார் பேரிடர் நிர்வாகப் படையினர் உலகத் தரமான தொழில்நுட்பங்கள் மற்றும் உபகரணங்களை பெற்றிருத்தல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் பேரிடர் நிர்வாகப் படையினர் கடந்த காலங்களில் பல உயிர்களை காப்பாற்றி இருப்பதாகவும் ஆழ்துளைக் கிணறுகளில் தவறிவிழுந்து விடும் குழந்தைகளை மீட்பதற்கான வசதிகளை பல்வேறு முன்முயற்சிகளை தாங்கள் எடுத்து வருவதாகவும் தேசிய நிர்வாகப் படையின் தலைமை இயக்குனர் திரு

பிரதான் கூறினார் இந்தியா வில் இந்தியத் தேவைகளுக்கு ஏற்ற நம்பகமான வெளிப்படையான புள்ளியியல் கட்டமைப்பு தேவை என மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத் துறை அமைச்சர் திரு ராவ் இந்திரஜித்சிங் கூறியுள்ளார்

இளம் புள்ளியியல் நிபுணர்களுக்கான சி ஆர் ராவ் தேசிய விருதை அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது கான்பூர் ஐஐடி பேராசிரியர் டாக்டர்

எஸ் தர் ருக்கு வழங்கினார் அடுத்த ஆண்டு முதல் புள்ளியியல் துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கும் விருது வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுத் தலைவர் திரு பிபேக் தேப்ராய் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் இந்தியா வில் புள்ளியியல் நடைமுறைகள் பல்வேறு சவால்களையும் தாண்டி உலகின் சிறந்த புள்ளியியல் நடைமுறைகளில் ஒன்றாகத் திகழ்வதாகக் கூறினார் தேசிய புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சீரிய சேவை ஆற்றிய பேராசிரியர்

சி மகாலானோபிஸ் பிறந்த நாள் ஆண்டு தோறும் தேசிய புள்ளியியல் தினமாகக் கொண்டாடப் படுகிறது

நரேந்திர மோடி ஏற்கனவே அறிவித்திருப்பதும் குறிப்பித்தக்கது தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலராக திரு

ஷண்முகம் புதிய டிஜிபி யாக திரு

கே திரிபாதி நியமிக்கப் பட்டுள்ளனர் தற்போது தலைமைச் செயலராக உள்ள திருமதி கிரிஜா வைத்தியநாதன் டிஜிபி யாக உள்ள திரு

ராஜேந்திரன் ஆகியோர் நாளையுடன் ஓய்வு பெறுவதால் இப்புதிய நியமனங்கள் அறிவிக்கப் பட்டுள்ளன தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ஷண்முகம் தற்போது நிதித்துறைக்கான கூடுதலை தலைமைச் செயலராகவும் டிஜிபி யாக நியமிக்கப்பட்டுள்ள திரு

கே திரிபாத்தி தற்போது சீருடைப் பணியாளர் ஆணையத்தின் டிஐஜி யாகவும் பதவி வகித்து வருகின்றனர்

வேலுமணி தெரிவித்துள்ளார்

முன்னதாக அமைச்சர் தலைமையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தீவிரமாக்குவது குறித்தும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை புனரமைப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது புதுச்சேரி ஜிப்ம ரில் ரோபோடிக் அறுவை சிகிச்சை பற்றிய ஒரு நாள் பயிலரங்கு மற்றும் சான்றிதழ் வகுப்பு நாளை நடைபெற உள்ளது சிக்கலான அறுவை சிகிச்சைகளை இயந்திர கை மூலம் துல்லியமாக மேற்கொள்வது குறித்து இப்பயிலரங்கில் மருத்துவர்கள் தெரிந்து கொள்ளலாம் தன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் இப்பயிலரங்கை தொடக்கிவைப்பார் பெங்களூர் மணிப்பால் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் சோமசேகர் கொச்சி அம்ருதா மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் சுதிர் உள்ளிட்ட நிபுணுர்கள் உரையாற்ற உள்ளனர் தேசிய கல்வி கொள்கை வரைவைன மத்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டுமெனக் கோரி இன்று புதுவையில் திமுக மாணவர் அணி இந்திய மாணவர் கூட்டமைப்பு அகில இந்திய மாணவர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் இன்று சுதேசி பஞ்சாலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்வியை மாநிலப் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் சமஸ்க்ருதம் மற்றும் ஹிந்தியைத் திணிப்பதன் மூலம் தாய்மொழக் கல்வியை அழிக்கக் கூடாது என்றும் இவர்கள் வலியுறுத்தினர் புதுவையில் மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்க த்திற்கு சொந்தமான பஞ்சாலையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயின

தீ விபத்து குறித்து மடுகரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்

பேருந்துக்கு காத்திருந்த பயணிகள் கொடுத்த தகவலின் பேரில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன

பாதிக்கப் பட்டவர்கள் பெரும்பாலும் பீஹார் மற்றும் மேற்குவங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல் வெளியாயுள்ளது

நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் பேரிடர் நிர்வாகப் படைகளை வலுப்படுத்தத் தேவையான எல்லா உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் புதிய தலைமைச் செயலராக திரு

ஷண்முகம் டிஜிபி யாக திரு

கே திரிபாதி ஆகியோர் நியமிக்கப் பட்டுள்ளனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது